திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் இந்திய தயாரிப்புகள் தரமும் நம்பகதன்மையும் வாய்ந்ததாக திகழ வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

இரு வகை கோவிட் தடுப்பு மருந்துகளை கண்டறிந்த விஞ்ஞானிகளின் குழுமத்திற்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் நாடே கடன் பட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் கோவிட் தொற்று காலத்தில் விஞ்ஞானிகளின் அளப்பறிய பணியை பிரதமர் தங்களது அனுபவங்களை மாணாக்கரிடம் பாராட்டிய இவர்கள் பகிர்ந்துகொள்வதன் அறிவியல் சார்ந்த மூலம் களததிற்கு இளையோரை முன்னெடுத்து செல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்றார்

என்று இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தேசிய அணுவியல் கால அளவுகோலையும் பாரதிய நிர்தேஷக் திராவியா இந்திய தர நிர்ணய அமைப்பையும் பிரதமர் தொடங்கிவைத்தார் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப நிர்ணய அமைப்பு உள்நாட்டு இந்த தர பொருட்களின் தரத்தை ஆராய்ந்து சான்றளிக்கும்

அன்பழகன் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசு பொகுப்பு வழங்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

நகராட்சி பகுதியில் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள நியாயவிலைக்கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக கூடுதலாக ஒரு பணியாளர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று வழங்கிய அவர் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் யார் வந்தாலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

செங்கோட்டையன் தமிழகத்தில் செய்முறை தேர்வுகள் அனைத்தும் பள்ளிகளில் நடைபெறும் என்றும் இதற்கான தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கிவைத்த அவர் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர் மற்றும் மாணவர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி இவ்வார இறுதி வரை நடைபெறும் என தெரிவித்தார்

பொள்ளாச்சி அருகே பூசாரிபட்டி சந்திராபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கிவைத்த அவர் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கறவை பசுக்கள் ஆடுகள் கோழிகள் வழங்க தகுதியான பயனாளிகள் முறையாக தோ்வு செய்யப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார்

நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மாநில ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வி

திருவண்ணாமலையில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமசந்திரன் கடலூரில் தொழில்துறை அமைச்சர் திரு சம்பத் ஆகியோர் இத்திட்டத்தை தொடங்கிவைத்தனர்

திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார்

ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோஹித் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

பன்னீர்செல்வம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இதற்கான அறிவிக்கையை தமிழக அரசின் தலைமை செயலர் திரு